அமலுக்கு வருகிறது ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் முழு ஊரடங்கு கடைப்பிடிக்கபடும்

ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைப்போர் மீது அகடும் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசு மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளது

அணியை வென்றது

பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நிலையங்கள் தொடர்ந்து செயல்படவும் ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் இரவில் செயல்படவும் அனுமதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைதோறும் முழுஊரடங்கு கடைப்பிடிக்கப்படும் அன்றைய தினம் இறைச்சிக் கடைகள் காய்கறிக் கடைகள் திரையரங்குகள் வணிக வளாகங்கள் மற்றும் இதர கடைகள் செயல்பட அனுமதி கிடையாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது பால் விநியோகம் மற்றும் மருத்துவ சேவைகள் ஊடக சேவைகளுக்கு தொடர்ந்து அனுமதி அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சுற்றுலாத் தலங்கள் கடற்கரை மற்றும் பூங்காக்களுக்கு செல்ல அனைத்து நாட்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அரசின் நெறிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் சென்னை மெட்ரோ ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி மெட்ரோ ரயில் சேவைகள் காலை ஐந்தரை மணிக்கு தொடங்கும் என்றும் சென்னை சென்ட்ரல் விம்கோ நகர் விமான நிலையம் பரங்கிமலை ஆகிய அனைத்து முனையங்களிலிருந்தும் கடைசி ரயில் இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு புறப்பட்டு அவை செல்ல வேண்டிய இடங்களை ஒன்பது ஐய்பது மணிக்குள் சென்றடையும் வகையில் இயக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது இதேபோன்று அரசுப் போக்குவரத்து கழக மதுரை கோட்ட பேருந்துகள் பயண தொலைவுக்கேற்ப மதுரையிலிருந்து புறப்பட்டு இரவு பத்து மணிக்குள்ளாக செல்ல வேண்டிய இடங்களை சென்றடையும் வகையில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

தமிழகத்தை போன்றே அண்டை மாநிலமான கேரளாவிலும் இன்றுமுதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருகிறது அம்மாநில தலைமை செயலாளா் திரு வி பி ஜாய் தலைமையில் நேற்று நடைபெற்ற உயாமட்ட கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது

புதுச்சேரியில் உள்ள உணவு விடுதிகளில் இரவு எட்டு மணிக்கு பிறகு பார்சல் மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் நேற்றுமுதல் ஆறு நாள் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது

பிரதம் திரு நரேந்திர மோடி மருத்துவர்கள் மற்றும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நடத்திய ஆலோசனையை தொடா்ந்து மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது

மாநில அரசுகள் மற்றும் வெளிச்சந்தைகளில் விற்பனை செய்யப்படும் தடுப்பூசி விலையில் வெளிப்படைதன்மையை கடைப்பிடிக்கும் வகையில் முன்கூட்டியே விலை நிர்ணயம் செய்யவேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

அப்போது மருந்து பொருட்கள் ககாதாரப் பொருட்கள் மற்றும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்த்தப்படாமல் நியாயமான விலையில் கிடைக்க செய்வது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தட்டுப்பாடு ஏற்படும் அச்சத்தின் காரணமாக பொதமக்கள் அத்தியாவசிய பொருட்களை அதிக அளவில் வாங்குவதை தடுக்கவும் விழிப்புணா்வு நடவடிக்கை எடுக்குமாறு இக்கூட்டத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டது

அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் அனைத்தையும் பொதுமக்கள் முறையாக பின்பற்றுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் தொற்று பரவலை தடுக்க அவசிய தேவையின்றி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறாமல் பாதுகாப்பாக இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் போதுமாள அளவிற்கு ஆக்சிஜன் கையிருப்பு உள்ளதாகவும் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார்

தேனி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் கையிருப்பு மற்றும் ஆர் டி பி சி ஆர் பரிசோதனை மைய செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு கிருஷ்ணன் உன்னி ஆய்வு செய்தாா் அரபி கடலில் சென்றுக்கொண்டிருந்த ஒரு மீன் பிடி படகில் இந்திய கடற்படை நடத்திய சோதனையில் சள்வதேச சந்தையில் சுமார் முவாயிரம் கோடி ருபாய் மதிப்புள்ள போதை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது

சென்னையில் நடைபெற உள்ள போட்டியில் தில்லி அணி மும்பை இன்று அணியை எதிர்கொள்கிறது உலக இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீராங்களைகள் நான்கு பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஆடவர் பிரிவில் மணீஷ் மற்றும் சுமித் ஆகிய இருவரும் காலிறுதிப் போட்டிக்கு தகுதிப் பெற்றுள்ளன்